புதிய இந்தியாவை உருவாக்க மத்தியில் முழு பெரும்பான்மையுடன் கூடிய வலுவான அரசு அமைவது அவசியம்என்றுபிரதுர்திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஐரீன் மீனா குமாரி தேவி ஆகியோர் தங்கப் பதக்கம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு அவசர சுட்டத்தை மீண்டும் பிரகடனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி கூறினார் மும்முறை தலாக் கூறி விவாகரத்து செய்வது இந்த சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படும்

குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு இந்த அவசர சுட்டம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீத கூடுதல் அகவிலைப்படி வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறினார்

இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிமுதல் இந்த அகவிவைப்படி உயர்வு முன்தேதியிட்டு வழங்கப்படும் புதிய இந்தியாவை உருவாக்க மத்தியில் முழு பெரும்பான்மையுடன் கூடிய வலுவான அரசு அமைவது அவசியம் என்று பிரகமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் வாரணாசி அருகே உள்ள ரொஹானியாவில் நேற்று பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகால தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சியில் ஏராளமான கிராமங்களுக்கு மின்சாரம் ரயில் மற்றும் சாலை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்றார் வந்தே பாரத் உள்ளிட்ட அதி விரைவு ரயில்களை அறிமுகப்படுத்தி ரயில்வேத் துறையின் முகத்தோற்றத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று பிஜேபி பாமக ஆகிய கட்சிகள் அதிமுகவுடன் தளித்தளியாக நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிஜேபியுடன் தொகுதிப் பங்கீடு குறித்த அறிவிப்பை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டார் பிஜேபியின் தமிழகத் தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ்கோயல் நேற்று அதிமுக ஒருங்கிணப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சித் தலைவர்களுடன் நடத்திய பேச்சு வார்த்தையை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம் பெறும் என்று கூறினார்

பிஜேபி அஇஅதிமுக இடையே அமைந்துள்ள கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதில் சந்தேகம் இல்லை என்று மக்களவை துணைத் தலைவரும் அஇஅதிமுக மூத்தத் தலைவர்களில் ஒருவருமான திரு தம்பிதுரை கூறியிருக்கிறார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக பாமக கட்சிகளுக்கு இடையே பல்வேறு விஷயங்களில் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலுக்குப் பின் மத்தியில் அமைய உள்ள அமைச்சரவையில் அஇஅதிமுக இடம் பெற வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

மத்திய அமைச்சரும் பிஜேபி தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயல் சென்னையில் நேற்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் திரு விஜயகாந்த் உடல்நலம் குறித்து தாம் விசாரித்ததாகவும் கூறினார் இந்த சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பெறும் கட்சிகள் ஒரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டனியில் அஇஅதிமுக விருப்பத்துடன் சேரவில்லை என்றும் வருமானவரி சோதனை உள்ளிட்ட அச்சத்தின் காரணமாக சேர்ந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக அரசின் மோசமான செயல்பாடுகளை விளக்கி மக்களிடம் பிரச்சாரம் செய்த பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக தற்போது அக்கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்தியிருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் திமுக தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமுகமாக முடிவடைந்துள்ளது என்றார் சென்னையில் இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக பொறுப்பாளர்கள் முன்னிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறினார் தாமிரபரணி நம்பியாறு மற்றும் கருமேனியாறு இணைப்புத் திட்டத்தின் மூன்றாம் கட்டப் பணிகளை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார்

விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு கல்லூரிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி வருவதாகவும் விளையாட்டில் சாதனை புரியும் வீரர்களை அரசு தேர்வு செய்து அந்தப் பட்டியலை கல்லூரிகளிடம் வழங்கும் என்றும் கூறினார் அந்தப் பட்டியலின் அடிப்படையில் சிறந்த விளையாட்டு வீரர்களை கல்லூரி நிர்வாகம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தங்கும் விடுதி உனவு கல்லூரி கட்டணம் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்தியா இலங்கை இடையே ரயில் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையே பயணிகள் எளிதாக பயணம் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை கொழும்பு இடையே இம்மாதிரியான போக்குவரத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை துறைமுகத்தை மறுசீரமைப்பதற்கும் இந்தியா செய்துள்ளதாகவும் இதன்மூலம் தென்னிந்தியாவில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் இணைக்கப்படும் அதுபோல இந்திய நகரங்களை இணைக்கும் விதத்தில் பவாலி விமான தளம் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஈரான் புரட்சிகர படையினர் மீது கடந்த வாரம் தாக்குதல் நடத்திய தற்கொலைப்படை தீவிரவாதி பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்று ஈரான் கூறியுள்ளது புல்வாமாவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மீது தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய தாக்குதல் கொடுரமானது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றத்தை உடனடியாக தணிக்கும் முயற்சியில் இருநாடுகளும் ஈடுபட வேண்டுமென்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் குவ்பூஷண் ஜாதவ் வழக்கு விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டுமென்றும் தற்காலிகமாக புதிய நீதிபதியை நியமிக்க வேண்டுமென்றும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை சர்வதேச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த மத்திய துணை ரானுவப் படையினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மாலை ஏழு மணி முதல் மணி ஏழு இருபது வரை நாடு முழுவதும் பெட்ரோல் நிலையங்கள் மூடப்படும் என்று இந்திய பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்தையடுத்து உலக உருது மாநாட்டிற்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒன்பது இலக்கியவாதிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை தேசிய உருது மேம்பாட்டு கவுன்சில் விலக்கிக் கொண்டுள்ளது ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவள் மசூத் அஸாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்கும் தீர்மானத்தை ஐநா சபையில் கொண்டு வரப்போவதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவின்படி மாற்றுத் திறனாளிகளை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் சிறப்பு முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் அனைத்து விவரங்களையும் அழிந்து கொள்ள உதவும் வகையில் கைப்பேசி செயலியை உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது விளையாட்டுச்செய்திகள் பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் மீனா குமாரி தேவி ஆகியோர் தங்கப் பதக்கம் வென்றனர் இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனையான மஞ்சு ராணி வெள்ளி பதக்கம் வென்றார்